பிரதமர் பிறந்தநாளையொட்டி குடியரசுத்தலைவர் குடியரசு துறைத்தலைவர் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

காஷ்மீரில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினர்

டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் வாழ்வியல் நற்பண்புகள் மற்றும் ஜனநாயக பாரம்பரியத்தைப் பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டுமென்பதற்கு முன்மாதிரியாக பிரதமர் திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கய்ய நாயுடு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக அயராது பாடுபட்டுவரும் திரு நரேந்திரமோடியை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் பிரதமரின் சீரிய தலைமையின்கீழ் நாடு எதிர்நோக்கும் பல்வேறு சவால்களை மத்திய அரசு திறம்பட எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

மதிழ்ச்சியுடனும் வாழ்ந்து இந்த நாட்டிற்கு நீண்ட காலம் சேவையாற்ற வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பி ஜே பி தலைவர் திரு

நட்டா உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரதமருககு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு

நரேந்திரமோடி நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்ந்து நாட்டிற்கு ஆற்றிவரும் சேவைகள் தொடர வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் பிறந்த நாள் பி ஜே பி

கொண்டாடப்படுகிறது

ஜே பி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இந்தியாவில் உயிரி பன்முகத்தன்மை மற்றும் சூழலியல் வளங்கள் பெருமளவிற்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியா பின்பற்றும் சிறந்த நடைமுறைகளை உலகின் பிற நாடுகளும் பின்பற்றினால் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் நாட்டில் பவளப்பாறைகளை பாதுகாக்க தேசிய கடலோர பாதுகாப்பு இயக்கத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் ரசாயண உர பயன்பாடு போன்ற காரணங்களால் நிலத்தின் தன்மை மாறுபடுவதைத் தடுக்கவும் மத்திய அரசு பல்வேறு முன்முயற்சிகளை பின்பற்றுவதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

சபையால் தடை விதிக்கப்பட்ட தீவிரவாதிகளுக்கு ஓய்வூதியங்களை வழங்கி வரும் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் சண்டையிடும் பல்லாயிரக்கணக்கான தீவிர்வாதிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதை அந்நாட்டு பிரதமரே ஒப்புக் கொண்டிருப்பதையும் இந்திய பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார்

இந்து சீக்கிய மற்றும் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த இளம்பெண்கள் கடத்திச் செல்லப்பட்டு கட்டாயத் திருமணம் மற்றும் மதமாற்றம் செய்யப்படுவதாகவும் இந்தியப் பிரதிநிதி குற்றம்சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு பகுதியிலிருந்து இந்திய நிலைகளைக் குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இன்று காலை ஆறே முக்கால் மணியளவில் பாகிஸ்தான் படைகள் பீரங்கி மற்றும் சிறிய ரக ஆயுதங்களைப் பயன்படுத்தி காஷ்மீரின் பாலகோட் மற்றும் மெந்தார் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததாகவும் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர்

சென்னை புறநகர்ப் பகுதிகளான பல்லாவரம் மற்றும் வண்டலூரில் ஜி

இந்த மேம்பாலங்கள் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஜி

சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையுமென எதிர்பார்க்கப்படுகிறது

எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் பெரியார் படத்திற்கு மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா சாலை பெரியார் பாலம் அருகேயுள்ள பெரியார் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு தி மு க

அமெரிக்காவில் ஜனவரி மாத வாக்கில் பாதுகாப்பான மற்றும் திறன்வாய்ந்த தடுப்பூசி தயாராகிவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள அமெரிக்க சுகாதாரத்துறை தடுப்பூசி த்துவி வினியோகம் குறித்த விரிவான திட்டத்தையும் வெளியிட்டுள்ளது